அளித்துள்ளது

நாடு முழுவதும் காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத் தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஊக்கத் தொகை செலுத்தப்படும் என்றார்

ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நாட்டின் பிற பகுதிகளில் செயல்பட்டு வரும் பஞ்சாயத்தராஜ் சட்டம் ஜம்மு கஷ்மீரில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் மூன்று அடுக்குகளைக் கொண்டதாக இச்சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் நடப்பாண்டிற்கான ஆப்பிள் கொள்முதலுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி நடப்பாண்டில் ஆப்பிள் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆப்பிள்களுக்கான விலையை அவற்றின் தரத்திற்கு ஏற்ப கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட விலை நிர்ணயக் குழுவே முடிவு செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர்

பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை காணொலி காட்சி மூலம் அமைச்சகத்தின் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் சிக்கிம் மாநிலத்தில் அடுத்த ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை நூறு சதவீதம் முடிக்கும் வகையிலான திட்டத்தை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது

உடான் திட்டத்தின்கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் உள்நாட்டு விமான சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் விமான நிறுவளங்கள் திறன்பட செயல்டட வேண்டும் என்று மத்திய விமான போக்குவரத்துறை செயலர் திரு பிரதீப் சிங் கரோலா கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த மக்கள் பயன்பெறம் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார் பண்டிகைக் காலத்தையொட்டி வீட்டு வசதிக் கடனுக்கான வட்டி விகிதத்தை பாரத ஸ்டேட் வங்கி குறைத்துள்ளது

இந்த வட்டி விகிதம் சிவில் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது

இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி மளிகை தேனீர் கடைகள் உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து கடைகளுக்கும் இது பொருந்தும் என்று கூறியுள்ளார் பண்டிகைக் காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றம் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலர் உயிர்த்தியாகம் செய்த காவலர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் புதுதில்லியில் தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா காவலர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார் எல்லைப் பகுதியில் மனித ஆற்றலுடன் தொழில்நட்பத்தையும் இணைப்பதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டை பாதுகாப்பதில் காவல்துறையினர் ஆற்றி வரும் அளப்பரிய சேவையால் நாடு பெருமிதம் கொள்வதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் தமிழக திரு திரிபாதி உயிர்த்தியாகம் செய்த காவலர்களுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திளார்மாநிலம் முழுவதம் காவல்துறை சார்பில் உயிர்தியாகம் செய்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பீனா் சட்டப்பேரவைத் தேர்தலில் மூன்றாவது மற்றும் இறதிக் கட்ட தேர்தலுக்கான வேட்புமலுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது

வேட்பு மனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

ஹசாரியாவில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் எதிர்க்கட்சிகள் வேலை வாய்ப்புகள் குறித்து தவறான வாக்குறதிகளை அளித்து வருவதாகக் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த உறுதியான திட்டங்கள் எதுவும் எதிர்க்கட்சிகளிடம் இல்லை என்றும் அவர் குறைகூறினார் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் இன்று பல்வேறு பிரச்சார பொதக்கூட்டங்களில் பங்கேற்று மகா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே அம்மாநில சட்டப் பேரவைத் தேர்தலையொட்டி காங்கிரஸ் மற்றம் லோக் ஜனசக்தி கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன பாட்னாவில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா மற்றம் அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ராஜ்பாபர் மற்றம் திரு சக்திசிய் கோகில் ஆகியோர் இணைந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் இதில் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் நலன்களை மேம்படுத்துவதில் முழு கவனம் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூவுடன் காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார்

விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது